ஏற்பாடுகளும் தயார் நிலையில் உள்ளன

மாவட்டத்தில் ஏற்கனவே அறிவித்தபடி வாக்குப் பதிவு நடைபெறும் என்று தேர்தல் ஆணையம் அறிவித்துள்ளது

புள்ளிகள் குறைத்துள்ளது

இயலவில்லை என்று தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்பு கூறுகிறது

கொல்கத்தா அணியை வென்றது இனி விரிவான செய்திகள் மக்களவைக்கு நாளை நடைபெறவுள்ள முதல்கட்ட வாக்குப்பதிவற்கான அனைத்து ஏற்பாடுகளும் தயார் நிலையில் உள்ளன முன்னதாக இதற்கான தேர்தல் பிரச்சாரம் நேற்றுடன் நிறைவடைந்தது

உத்திரபிரதேசத்தின் எட்டு தொகுதிகளிலும் மகாராஷ்டிராவில் ஏழு தொகுதிகளிலும் உத்திரகாண்ட் மற்றும் அசாமில் ஐந்து தொகுதிகளிலும் தேர்தல் நடைபெறவுள்ளது இதேபோல் பீஹார் மற்றும் ஒடிசாவில் நான்கு தொகுதிகளிலும் ஜம்மு கஷ்மீர் அருணாச்சலப் பிரதேசம் மேகாலயா மற்றும் மேற்குவங்கத்தில் இரண்டு தொகுதிகளிலும் வாக்குப் பதிவு நடைபெறுகிறது

அதேபோல் ஆந்திர பிரதேசம் சிக்கிம் அருணாச்சவப் பிரசேதம் மாநிலங்களில் சட்டப்பேரவை தேர்தலுக்கான வாக்குப் பதிவும் நடைபெறுகிறது

உத்திரபிரதேசத்தில் நாளை நடைபெறவுள்ள தேர்தலில் மத்திய அமைச்சர்கள் திரு வி கே சிங் திரு சஞ்சீவ் பலியான் திரு சத்தியபால் சிங் திரு மகேஷ் சர்மா ஆகியோர் களத்தில் உள்ளனர் ராஷ்டிரிய லோக் தள் தலைவர்கள் திரு அஜித் சிங் திரு ஜெயந்த் சவுதிரி காங்கிரஸ் கட்சியின் திரு இம்ரான் மசூத் ஆகியோரும் நாளைய தேர்தலில் போட்டியிடுகின்றனர்

உத்திரகாண்ட் மாநிலத்தில் பிஜேபி மற்றம் காங்கிரஸ் கட்சிக்கு இடையே ஐந்து மக்களவை தொகுதிகளில் நேரடி போட்டி நடைபெறுகிறது அடமோரா தொகுதியில் பிஜேபியின் திரு அஜய் தம்தாவும் நைனிட்டால் தொகுதியில் காங்கிரஸ் பொதுச் செயலாளர் திரு ஹரிஸ் ராவத்தும் போட்டியிடுகின்றனர் அசாமில் லக்கீம்பூர் தேஜ்பூர் கலியாபூர் திப்ருகர் மற்றும் ஜோர்காட் மக்களவை தொகுதிகளில் வாக்குப் பதிவு நடைபெறவுள்ளது சத்தீஸ்கர் மாநிலத்தில் நேற்று நக்கல் தாக்குதலால் பாதிக்கப்பட்ட தண்டேவாடா மாவட்டத்தில் ஏற்கனவே அறிவித்தபடி வாக்குப் பதிவு நடைபெறம் என்று தேர்தல் ஆணையம் அறிவித்துள்ளது இது தொடர்பாக மாநில தலைமை தேர்தல் அதிகாரி நேற்று மாவட்ட ஆட்சி தலைவர்கள் தண்டேவாடா மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளருடன் ஆலோசித்து முன்னேச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுக்குமாறு கேட்டுக்கொண்டார் மக்களவைக்கு நாளை நடைபெறவுள்ள முதற்கட்ட வாக்குப் பதிவிற்கான நேரம் குறித்து தேர்தல் ஆணையம் அறிவிக்கை வெளியிட்டுள்ளது

இடதுசாரி தீவிரவாதிகள் ஆதிக்கம் உள்ள பகுதிகள் மற்றும் வடகிழக்கு மாநிலங்களின் வாக்குப் பதிவு நேரங்கள் மூன்று விதமாக நிர்ணயிக்கப்பட்டுள்ளது

உத்தரகாண்டில் காலை ஏழு மணி முதல் மாலை ஐந்து மணி வரை வாக்குப் பதிவு நடைபெறும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது

மூன்று மாநிலங்களில் காலியாக உள்ள ஆறு சுட்டப்பேரவை தொகுதிகளுக்கான தேர்தல் தேதியை தேர்தல் ஆணையம் அறிவித்துள்ளது

முன்னதாக வேட்பு மனு தாக்கல் நிறைவடைந்தது

இது குறித்துஅவர் வெளியிட்டுள்ள செய்தியில் உலகில் மிகப் பெரிய ஜனநாயக நாடாக இந்தியா திகழ்வதாகவும் அது மிகச் சிறந்த ஜனநாயக நாடாக திகழ்வதற்கு குடிமக்கள் பாடுபட வேண்டும் என்றும் தெரிவித்துள்ளார் வாக்களிக்கும் உரிமையையும் அதன் மூலம் தரமான அரசை தேர்ந்தெடுக்கும் உரிமையையும் மக்கள் பயன்படுத்த வேண்டும் என்று திரு வெங்கய்யா நாயுடு கூறியுள்ளார் ரபேல் போர் விமானம் கொள்முதல் தொடர்பாள வழக்கில் ஏற்கனவே அளித்த தீர்ப்பை மறு ஆய்வு செய்ய தாக்கல் செய்யப்பட்டுள்ள ஆவனங்களை ஆதரமாக எடுத்துக்கொள்ளலாமா வேண்டாமா என்பது குறித்து உச்சநீதிமன்றம் இன்று தீர்ப்பளிக்கிறது தலைமை நீதிபதி ரஞ்சன் கோகாய் தலைமையிலான அமர்வு இத்தீர்ப்பை வழங்கவுள்ளது முன்னதாக கடந்த ஜனவரி மாதம் ரபேல் விவகாரம் தொடர்பான அனைத்து மனுக்களையும் உச்சநீதிமன்றம் தள்ளுபடி செய்திருந்தது பாரத ஸ்டேட் வங்கி சமீபத்தில் அறிவித்த கடன்கள் மீதான வட்டி விகித குறைப்பு இன்று முதல் அமலுக்கு வருகிறது

உலகில் வேகமாக வளர்ந்து வரும் பொருளாதார நாடாக இந்தியா திகழ்வதாக சர்வதேச நிதியம் தெரிவித்துள்ளது

இந்திய பொருளாதார வளர்ச்சி இருக்கும் என்றும் கணிக்கப்பட்டுள்ளது

இந்நிலையில் நிதித்துறை சீர்திருத்தத்தை இந்தியா தொடர்ந்து மேற்கொள்ளும் என்றும் சர்வதேச பொருளாதார அறிக்கையில் நம்பிக்கை தெரிவித்துள்ளது இஸ்ரேலில் நடைபெற்ற பொதுத் தேர்தலில் யாருக்கும் பெரும்பான்மை கிடைக்காது என்று தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்பு கூறுகிறது

முன்னதாக நடைபெற்ற இரண்டு கருத்து கணிப்புகளில் திரு பெஞ்சமின் நேத்தன் யாகூ தலைமையிலான கட்சி வெற்றி பெறும் என்று அறிவிக்கப்பட்டிருந்தது

ஐ பி எல் கிரிக்கெட் போட்டியில் சென்னை அணி ஏழு விக்கெட் வித்தியாசத்தில் கொல்கத்தா அணியை வென்றது

மும்பையில் இன்று நடைபெறும் ஆட்டத்தில் மும்பை அணி பஞ்சாப் அணியை எதிர்கொள்கிறது